நாட்டின் மிக நீள ரயில் பாதையை பிரதமர் திரு

வங்கிகளின் வாராக்கடன் பிரச்சனையை சமாளிக்க மத்தியஅரசு கொள்கை ரீதியில் நடவடிக்கை எடுத்துவருவதாக மத்திய அமைச்சர் திரு

தமிழகத்தில் ஆயிரம் பள்ளிகளில் வீடியோ கான் பரன்ஸிங்மூலம் பாடங்கள் கற்பிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு

நிதின்டகட்காரி வங்கிகளின் வாராக்கடன் பிரச்சனையை சமாளிப்பதற்கு மத்தியஅரசு கொள்கை ரீதியில் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு

புனேயில் மாவட்ட நகராட்சி கூட்டுறவு வங்கிகள் கூட்டமைப்பின் வருடாந்திர பொதுக்கூட்டத்தை இன்று துவக்கிவைத்துப் பேசியஅவர் கூட்டுறவு வங்ககளின் நம்பகத்தன்மையை வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் வங்கிகளைப் பொறுத்தவரை நம்பகத்தன்மை மிகச்சிறந்த முதலீட்டிற்கு சமம் என்று சுட்டிக்காட்டிய அவர் இதற்காக வங்கிகளில் திறன்மிகு அலுவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்றார்

ஆய்வறிக்கையை வெளியிட்டுப் பேசிய மத்திய சமூக நலத்துறை அமைச்சர் திரு

அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார்

மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் பிறந்த நாளையொட்டி அனைத்து மாவட்டங்களிலும் விழிப்புணர்வு மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் தொடங்கப்பட உள்ளன

புதுதில்லியில் பாதுகாப்பு குடியிருப்பு இயக்குநரகத்தின் பல்வேறு விருதுகளை வழங்கி பேசிய அவர் பாதுகாப்பு குடியிருப்பு வாரியங்கள் அந்தந்த மாநில அரசுகளுடனும் நகராட்சி அமைப்புகளுடனும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஹ்ஷ்வர்தன் சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்வதில் இந்தியா உலக நாடுகளுக்கு முன்மாதிரியாக திகழ்வதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் ஹைதராபாதில் கடல்சார்ந்த தொழில்நுட்ப பயிற்சி மையத்தில் அமைந்துள்ள அடல் ஆய்வகத்தை துவக்கி வைத்து பேசியஅவர் சர்வதேச சூரிய ஒளி அமைப்பிற்கு இந்தியா தலைமை வகித்து வருவதை எடுத்துரைத்தார் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்தும் பொருட்களின் உற்பத்தியை தடை செய்வதற்கு உலக அளவிலான இலக்குகளை இந்தியா விரைவில் எட்டும் என்றும் அவர் நம்பிக்கை கெரிவித்தார் சரன்சிங் முன்னாள் பிரதமர் சவுத்ரி சரன்சிங் கின் பிறந்தநாள் விவசாயிகள் தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு விடுத்துள்ள செய்தியில் விவசாயிகளின் வாழ்வு செழிக்க ஓய்வின்றி உழைத்தவர் சவுத்ரி சரன்சிங் என்று புகழாரம் சூட்டியுள்ளார்

செங்கோட்டையன் வாய்ஸ் தமிழகம் முழுவதும் உள்ள ஆயிரம் பள்ளிகளில் ஒரேநேரத்தில் வீடியோ கான் பரன்சிங்மூலம் பாடங்களை கற்பிக்க சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

தொடர்ந்து மலை கிராமங்களில் இரண்டு நியாய விலைக்கடைகள் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஆகியவற்றையும் அமைச்சர் தொடங்கிவைத்தார்

ஷில்பா பிரபாகர் சதீஷ் நேரில் பார்வையிட்டு ஆறுதல் கூறினார்

கக்கனின் நினைவுதினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது இதனையொட்டி சென்னை சத்தியமூர்த்திபவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் அன்னாரது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்

அறவாணன் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் தமிழறிஞர் க

அறவாணன் இன்று சென்னையில் காலமானார்

அன்னாரது மறைவுக்கு திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் திராவிடர் கழக தலைவர் திரு

வீரமணி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்